திருநரேந்திரமோடிகூறியிருக்கிறார்

லஞ்சஊழலற்றசமுதாயத்தைஉருவாக்க இன்றுமுதல் ஒருவாரகாலம் விழிப்புணர்வு வாரமாககடைபிடிக்ககப்படுகிறது

ஜப்பான் பயணத்தின் நிறைவு நாளான இன்றுடிஜிட்டல் ஒத்துழைப்புடன் இந்தியாவில் தயாரிப்போம் ஆப்பிரிக்காவில் இந்தியாா ஜப்பான் ஒத்துழைப்பு என்றதலைப்பில் நடைபெற்றதொழிலதிபர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார்

ஜப்பானில் உள்ளபெரியதொழில் நிறுவனங்கள் மட்டுமின்றிநடுத்தாசிறியதொழில் நிறுவனங்களும் இந்தியாவில் முதலீடுசெய்வதால் இருநாடுகளுக்கும் பரஸ்பரம் உதவியாக இருக்கும் என்றார் அவர் இந்தியாவில் தயாராகும் மென்பொருள் தொழில்நுட்பமும் ஜப்பாளின் வன்பொருள் தொழில்நுட்பமும் கைகோர்க்கும்போதுஅசைக்கமுடியாகசக்தியாகதிகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

சாகா்மாலா துறைமுகங்கள் விமானநிலையங்கள் நவீனநகரங்கள் மெட்ரோரயில்கள் விரைவு போக்குவரத்துசாலைகள் உள்நாட்டுநீர்வழிபோக்குவரத்து பகமைளிபொருள் ஆகியவற்றில் இந்தியாவும் ஜப்பானும் ஒத்துழைக்கஅளப்பறியவாய்ப்புள்ளதுஎன்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

நேற்றுமாலைஅங்குசென்றஅவரை இந்தியதாதர் திருகுமரன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறைஅமைச்சகத்தின் செயலாளர் திருஅகமதுஹசன் அல் ஹமாதிஆகியோர் வரவேற்றனர் இரண்டுநாட்கள் தோகாவில் தங்கியிருக்கும் திருமதிகஷ்மாகவராஜ் கத்தார் மன்னர் திருஷேக் தமீம் பின் ஹமாதுஅல்தானியைசந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்துபேச்சுநடத்தவுள்ளார் அந்நாட்டின் துணைப் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமானதிருஷேக் முகமதபின் அப்துல் ரஹ்மான் அல்தானியையும் அவர் சந்தித்துபேசுகிறார் அங்குள்ள இந்தியசமுதாயத்தினர் மத்தியிலும் திருமதிசுஷ்மாசுவராஜ் உரையாற்றவுள்ளார்

குவைத்தில் உள்ள இந்தியசமுதாயத்தினர் மத்தியிலும் அவர் கலந்துரையாடவுள்ளார்

இம்மனுக்கள் மீதானவிசாரணையஉச்சநீதிமன்றதலைமைநீதிபதிதிரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் திரு சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் திரு

ஜோசப் ஆகியோரடங்கியஅமர்வு விசாரிக்கஉள்ளது

கங்காராவில் உள்ளடாங்டர் ராஜேந்திரபிரசாத் அரசுமருத்துவக் கல்லூரியிள் முதலாவதுபட்டமளிப்பு விழாவில் இன்றுஅவர் பங்கேற்கிறார்

பொதுவாழ்வில் நேர்மையைகடைபிடிக்கவும் ஊழலற்றசமுதாயத்தைஅமைக்கவும் ஏதுவாகநாடுமுழுவதும் இன்றுமுதல் ஒருவாரம் லஞ்சலழிப்பு விழிப்புணர்வு வாரமாககடைபிடிக்கப்படுகிறது ஊழலைஒழிப்போம் புதிய இந்தியாபடைப்போம் என்று இந்தவாரத்துக்குதலைப்பிடப்பட்டிருக்கிறது

ஊழலுக்குஎதிராகவிழிப்புணா்வைஏற்படுத்துவதற்கு இந்தவாரத்தில் பலநிகழ்ச்சிகள் ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளன இந்தியாவின் முதல் உள்துறைஅமைச்சா் சா்தாா் வல்லபாய் படேல் பிறந்தநாளும் இந்தவாரத்தில் வருவதுகுறிப்பிடத்தக்கது மத்தியஅரசின் நுண்ணுயிர் பாசனதிட்டம் விருதுநகர் மாவட்டத்திலசிறப்பாகசெயல்படுத்தப்படுகிறது இது குறித்துஎமதுசெய்தியாளர் கமலக்கண்ணன் தரும் தகவல்கள்

ஜகார்தாவிமானநிலையத்திலிருந்து சற்றுநேரத்திலேயேவிமானம் ரோா் திரையிலிருந்துமறைந்துவிட்டதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

விமானநிலையத்தின் வெளியேஏராளமானமக்கள் விவரம் அறியகாத்திருப்பதாக இந்தோனேஷியதொலைக்காட்சியில் காட்டப்பட்டது இந்தலயன் ஏர்பிளைட் நிறவனம் அண்மையில் தொடங்கப்பட்டபிரபலமானநிறுவனம் என்றும் ஏராளமானசா்வதேசபோக்குவரத்துவிமானங்களை இயக்கிவருகிறதுஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நர்மதாநதிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ளதேசஒற்றுமைக்கானசர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையையொட்டி இந்ததிட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது உலகிலேயேமிகப்பெரிய இந்தசிலையைபிரதமர் திருநரேந்திரமோடிநாளைமறுநாள் திறந்துவைக்கிறார் வடமேற்கு வங்கக் கடலில் இன்றுகாற்றழுத்ததாழ்வுப்பகுதிஉருவாகக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

மாநிலத்தின் உள்மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழைபெய்யக்கூடும் என்றும் வாளிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பகல் இரவு ஆட்டமாகநடைபெறும் இப்போட்டி இன்றுபிற்பகல் மணிஒன்றுமுப்பதுக்குதொடங்கும்

விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இரண்டாவதுஆட்டம் டையில் முடிவடைந்தது

ஆசியசாம்பியன்ஸ் கோப்பைஹாக்கிப் போட்டியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான இறுதிஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது மஸ்கட்டில் நேற்றிரவு நடைபெறவிருந்த இருந்தஆட்டம் கைவிடப்பட்டதைஅடுத்து போட்டியில் இரு அணிகளும் கூட்டாகவெற்றிபெற்றதாகஅறிவிக்கப்பட்டது